பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

ஸ்ரீநகரில் ஆய்வு மேற்கொண்டுள்ளார் வர்த்தகத்துக்கு உகந்த நாடாக பாகிஸ்தானுக்கு வழங்கிய அந்தஸ்தை இந்தியா திரும்பபெற்றுள்ளது

பாகிஸ்தான் துதரை நேரில் அழைத்து இந்தியா தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது

ஐம்முவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

கண்டித்துள்ளன

அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் விரிவான செய்திகள் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாத குழுக்கள் அதற்கு கடுமையான விலையை கொடுக்கவேண்டியிருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படைகளுக்கு முழுமையான சுதந்திரம் அளிக்கப்பட்டிருப்பதகாவும் பயங்கரவாத செயலுக்கு பின்னால் உள்ள சக்திகள் நிச்சயமாக தண்டிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழக்சியில் இதனை தெரிவித்த பிரதமர் திரு மோடி உலக அரங்கிலிருந்து முழுவதுமாக தனிமைப்பட்டுள்ள இந்தியாவின் அண்டைநாடு சதித்திட்டங்களால் இந்தியாவை சீர்குலைத்து விடலாம் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறாகி விடும் என்று எச்சரித்தார் என்ணம் இந்த ஒருபோதும் ஈடேறாது என்றும் அவர் கூறினார் பயங்கரவாத தாக்குதல்கள் இந்தியாவின் வலிமையை எந்த விதத்திலும் பாதிக்காது என்ற எச்சரிக்கையை தாம் பாகிஸ்தானுக்கு விடுப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்த சம்பவம் மிகவும் உணர்ச்சி பூர்வமானது உணர்வு பூர்வமானது என்று குறிப்பிட்ட திரு நரேந்திரமோடி அரசியல் கட்சிகள் புழுதிவாரி தூற்றுவதை தவிர்க்கவேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இத்தகைய கோரச் செயலுக்கு எதிராக இந்தியா ஒன்றபட்டு போராடுகிறது என்ற செய்தியை உலகம் முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த சம்பவத்திற்கு மிக கடுமையான கண்டனம் தெரிவித்து இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கின்ற அனைத்து நாடுகளுக்கும் பிரதமர் நன்றி கூறினார் புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் இன்னுயிர் ஈந்த சி ஆர் பி எஃப் வீரர்களுக்கு அவர் புகழஞ்சலி செலுத்தினார் முன்னதாக புதுதில்வி ரயில் நிலையத்திலிருந்து நாட்டின் முதலாவது அதிவேக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டியை பிரதமர் இன்று கொடிபசைத்து அனுப்பிவைத்தார் கான்பூர் அலகாபாத் அவழியாக வாரணாசி செல்லும் இந்த அதிவேக ரயில் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை தவிர வாரத்தின் அனைத்து நாட்களிலும் இயக்கப்படும் இந்த ரயிலில் புதுதில்லியிருந்து வாரணாசிக்கு எட்டு மணி நேரத்தில் சென்று விடலாம் இந்த ரயில் வண்டியிலுள்ள வசதிகளை பிரதமர் பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு துறையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்றும் அவர்களது தியாகம் வீணாகப் போகாது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கிவைத்துப் பேசிய அவர் இந்தத் தாக்குதல் சும்பவம் குறித்து நாடு முழுவதும் வேதனையும் கோபமும் பொங்கியிருப்பதாக கூறினார் ராணி லஷ்மிபாயின் வீரம் நிறைந்த மண்ணிலிருந்து இந்த சம்பவத்தை நினைத்துப் பார்க்கையில் தவறு இழைத்தவர்களுக்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கையை பாதுகாப்பு படைகள் மேற்கொள்ளும் என்றார் இந்த விவகாரத்தில் உலகம் முழுவதிலும் உள்ள நாடுகள் இந்தியாவிற்கு ஆதரவளிப்பதாகக் கூறினார் பாகிஸ்தான் பிரதமர் தமது நாட்டின் பொருளாதார நிலைமை சீரடைவதற்கு உலக நாடுகள் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்று கோரினாலும் பயங்கரவாத செயல்கள் அதிகரித்துள்ளதால் பாகிஸ்தான் தனித்து விடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

நரேந்திரமோடி கூறினார் ஜான்சியிலிருந்து ஆக்ரா வரையிலான பாதுகாப்புத் துறைக்கான தொழிலக நெடும்பாதைத் திட்டப் பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் இந்த நெடும்பாதைத் திட்டம் நாட்டின் பாதுகாப்புத் துறை தளவாட உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார் இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதால் வேறு நகர பகுதிகளுக்கு வேலைக்காக மக்கள் இடம்பெயர்ந்து செல்வது முற்றிலுமாக குறையும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்தார் காஷ்மீரில் செயல்படும் பிரிவினைவாத தலைவர்களுக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பை விலக்கிக் கொள்வது தொடர்பாக அரசு மறபரிசீலனை செய்யும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் ஸ்ரீநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரிவினைவாத தலைவர்களுக்கு பாகிஸ்தான் மற்றும் ஐஎஸ்ஐ அமைப்புகளிடமிருந்து நிதியுதவி கிடைப்பதாக குற்றம் சாட்டினார் வீர மரணம் அடைந்தவர்களுக்கு வணக்கம் செலுத்தும் விதமாக வீரர் ஒருவரின் உடலை சுமந்து சென்று அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்றார் முன்னதாக பட்காம் மாவட்டத்தில் உள்ள ராணுவ மண்டல பயிற்சி மையத்தில் புல்வாமா பயங்கரவாத தூக்குதல் குறித்து உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் அம்மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் உள்துறை செயலர் திரு ராஜீவ் கௌபா உள்ளிட்டோருடன் ஆலோகனை நடத்தினார் பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு துறை உயர் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர் இந்த சம்பவத்தை அடுத்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் துதர் சொஹைல் மஹ்முதை அழைத்து இந்தியா நேரில் கண்டனம் தெரிவித்துள்ளது வெளியுறவுத்துறை செயலர் திரு விஜய் கோகலே ஜெய்ஷ்ஈ முகமது தீவிரவாத அமைப்பு இந்த கொடுஞ்செயலில் ஈடுபட்டிருந்தால் பாகிஸ்தான் அரசு அந்த அமைப்புக்கு எதிராக உடனடியாக கடும் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்தத் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுடனான வர்த்தக நடவடிக்கைகளை இந்தியா உடனடியாக நிறுத்திக் கொண்டுள்ளது

பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதர் அஜய் பிசாரியா இந்தியாவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார் புல்வாமா சம்பவம் தொடர்பாக அவரிடம் ஆவோசனை நடத்தப்பட உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஆதாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன புல்வாமா பயங்கரவாத தாக்குதலையடுத்து மத்திய அரகக்கும் நாட்டின் பாதுகாப்பு படைகளுக்கும் காங்கிரஸ் கட்சி முழுமையான ஆதரவை அளிக்கும் என்று அதன் தலைவர் திரு ராகுல்னந்தி கூறியுள்ளார் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த துணை ரானுவப் படையினரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலைத் தெரிவித்துக் கொள்வதாக மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கூறியிருக்கிறார் புல்வாமா தாக்குதல் கோழைத்தனமானது என்றும் கண்டிக்கத்தக்கது என்றும் ஜார்கண்ட் மாநில முதலமைச்சர் திரு ரகுபர் தாஸ் கூறியிருக்கிறார் இந்த சம்பவத்தை கண்டித்து ஐம்முவில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன எனவே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது புல்வாமா சம்பவத்திற்கு உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ரஷ்ப அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்ததுடன் தவறு செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்த வலுவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் பாகிஸ்தான் பயங்கரவாத குழுக்களுக்கு புகலிடம் அளிப்பதைத் தவிர்த்து அவர்கள் மீது உறுதிபான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் சாரா சாண்ட்ர்ஸ் கூறியிருக்கிறார் வீர மரணம் அடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் இத்தகைய கொடும் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் கூறியுள்ளார்

இந்தத் தாக்குதல் கோழைத்தளமானது என்றும் பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு சவுதி அரேபியா எப்போதும் துணை நிற்கும் என்று சவுதி மன்னர் முகமது பின் சல்மான் பின் அப்துல் அஸீஸ் அல்சவ்த் தெரிவித்துள்ளார் இந்த சும்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அனைத்து பயங்கரவாத சுசுயல்களுக்கும் கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாகவும் சீன வெளியுறவுத்துறை கூறியுள்ளது ஐ நா பொதுச்செயலாளரும் இந்த தாக்குதலுக்குபெகண்டனம் தெரிவித்துள்ளார்

தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சவலய்பேரி கிராமத்தைச் சேர்ந்த ஜி சுப்பிரமணியன் மற்றும் அரியலூர் மாவட்டம் கார்குடியைச் சேர்ந்த சிவச்சந்திரன் ஆகிய இரண்டு வீரர்கள் உயிரிழந்திருப்பது குறித்து மிகுந்த மனவேதனை அடைவதாகவும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார் மத்திய நிதி மற்றும் தளியார் விவகாரங்கள் துறை அமைச்சராக திரு அருண்ஜேட்லி இன்று பொறுப்பேற்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார்

அமெரிக்காவின் நியூயார்க்கில் கடந்த மாதம் மருத்துவ சிகிச்சைக்காக சென்ற அமைச்சர் திரு ஜேட்வி சென்ற வாரம் வீடு திரும்பினார்

ஒருநாள் போட்டியில் விளையாடுவதற்கு தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்ட கே எல் ராகுல் மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளார் தேசிய சீனியர் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்து வைஷ்ணவி அஷ்மிதா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் காலிறுதியில் சிந்து ரியா முகர்ஜியையும் வைஷ்ணவி புரீயான்ஷியையும் அஷ்மிதா அகர்ஷி காஷியப்பையும் தோற்கடித்தனர் அரையிறுதி போட்டியில் அஷ்மிதாவும் சிந்துவும் மோதவுள்ளனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பருபள்ளி காஷ்பப் சாய் பிரனித் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்